இதற்கிடையே தமிழகத்தில் வேலூர் மக்களவை தொகுதிக்கான தேர்தல் ரத்து செய்யப்பட்டுள்ளது

விடோடோ முன்னாள் ரானுவ தளபதி பிரபவோ சுபியான்டோ இடையே கடும் போட்டி நிலவுகிறது

மகாவீர் ஜெயந்தி இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது

தமிழ்நாடு கர்நாடகா மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசசும் அசாம் பீகார் ஒடிசா சத்தீஸ்கர் மேற்கு வங்கம் ஜம்மு காஷ்மீர் மணிப்பூர் திரிபுரா மாநிலங்களிலும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திலும் நாளை வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது

பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி நேற்று ஒடிசா மற்றும் சத்தீஸ்கரில் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் உரையாற்றினார்

பின்னர் சத்தீஸ்கர் மாநிலம் கோர்பாவில் பேசிய அவர் காங்கிரஸ் கட்சி நாட்டின் பிரிவினையில் ாடுபடும் நக்சலைட்டுகளுக்கு ஆதரவு தெரிவிப்பதாக குற்றம் சாட்டினார் கேரள மாநிலம் கொல்லத்தில் உள்ள பதனபுரத்தில் பேசிய காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி ஊழல் செய்த தொழில் அதிபர்கள் மற்றும் பல்வேறு தரப்பினர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்படும் நிதி மூலம் வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளவர்களுக்கான வருமான உறுதித் திட்டம் நிறைவேற்றப்படும் என்று தெரிவித்தார் மக்களிடம் ஊழல் செய்தவர்கள் அப்பணத்தை திரும்ப மக்களுக்கே அளிப்பதை காங்கிரஸ் கட்சி உறுதி செய்யும் என்று தெரிவித்தார் பின்னர் ஆலப்புழாவில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் திரு ராகுல் காந்தி பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் வேலூர் மக்களவைத் தொகுதிக்கான தேர்தல் ரத்து செய்யப்பட்டுள்ளது நாளை வாக்குப்பதிவு நடைபெறவிருந்த நிலையில் தேர்தலை ரத்து செய்து நேற்றிரவு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டது

இதனை குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் ஏற்றுக் கொண்டதை அடுத்து தேர்தலை ரத்து செய்து தேர்தல் ஆணையம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது தமிழ்நாட்டில் ஒரு தொகுதியில் மட்டும் மக்களவைத் தேர்தல் ரத்து செய்யப்படுவது இதவே முதல்முறையாகும் வேலூர் மக்களவைத் தொகுதியில் தேர்தல் ரத்து செய்யப்பட்டாலும் குடியாத்தம் ஆம்பூர் சுட்டப்பேரவை இடைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு திட்டமிட்டபடி நாளை நடைபெறும் என்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரத சாஹூ தெரிவித்துள்ளார் சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வருமான வரித்துறையினர் கொடுத்த அறிக்கையின் அடிப்படையில் வேலூர் மக்களவைத் தொகுதி தேர்தல் மட்டும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக கூறினார் அந்த தொகுதியில் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது தொடர்பாக வருமான வரித்துறை அளிக்கும் அறிக்கை அடிப்படையில் அடுத்தகட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் தீவிரவாதிகள் மற்றும் நாட்டிற்கு எதிராக செயல்படுபவர்கள் மீது மத்திய அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகளை மக்கள் ஏற்றுக்கொண்டுள்ளதாக பிஜேபி தலைவர் திரு அமித்ஷா கூறியுள்ளார் கேரள மாநிலம் அதானில் நேற்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசில் நாடு பாதுகாப்பாக இருப்பதாக கூறினார் அசாம் மாநிலத்தில் நாளை நடைபெறவுள்ள இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவை கமூகமாக நடத்துவதற்கான ஏற்பாடுகள் தயார்நிலையில் உள்ளதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு முகேஷ் சாகு தெரிவித்துள்ளார் குவஹாத்தியில் எமது செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஐந்து தொகுதிகளில் இத்தேர்தல் நடைபெறவுள்ளதாகக் கூறினார்

மாநில தலைமை தேர்தல் அதிகாரி மற்றும் சிறப்பு காவல்துறை பார்வையாளர் ஆகியோர் அளித்த அறிக்கையின்படி தேர்தலை நாளை நடத்த இயலாது என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது

ஹிமாச்சலப்பிரதேசத்தில் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறியதாக அம்மாநில பிஜேபிர தலைவர் திரு சத்பால் சிங் சத்தி க்கு மாவட்ட தேர்தல் அதிகாரி திரு சோலன் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார்

அதிபர் விடோடோ வெற்றி பெற வாய்ப்புள்ளதாக கருத்து கணிப்பு கூறுகிறது எனினும் சுபியான்டோவிடமிருந்து கடும் போட்டியை அவர் எதிர்கொள்ள வேண்டியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன

நிலச்சரிவு மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக பல சாலைகள் போக்குவரத்துக்கு இடையூறாக சேதடைந்துள்ளதாகவும் அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன மகாவீர் ஜெயந்தி இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசுத் துணை தலைவர் திரு வெங்கய்யா நாயுடு ஆகியோர் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் குடியரசுத் தலைவர் விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில் பகவான் மகாவீரர் போதித்த அமைதி அகிம்சை ஆகிய போதனைகள் கலாச்சார பாரம்பரியத்தை செழுமைப்படுத்தியவை என்று கூறியுள்ளார் இந்த நன்னாளில் நாட்டிலும் உலகம் முழுவதிலும் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த மக்கள் உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் குடியரசுத் துணைத் தலைவர் விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில் மகாவீரரின் அகிம்சை உண்மை உலகளாவிய கருணை ஆகியவை மக்கள் நேர்மையான வாழ்க்கை முறைக்கு உதவுவதாக தெரிவித்துள்ளார் பிரான்ஸ் தலைநகர் பாரிசில் உள்ள நோட்ரே டாம் தேவாலயத்தில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்திற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது அதிர்ச்சியையும் கவலையையும் வெளியிட்டுள்ளார் இது குறித்து அவர் பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரானுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் பிரான்ஸின் இந்த பேரிழப்பை அடுத்து அந்நாட்டு மக்களுக்கு இந்தியாவின் சார்பில் கவலை தெரிவித்துக்கொள்வதாக தெரிவித்துள்ளார் இதற்கிடையே இத்தேவாலயம் அடுத்த ஐந்தாண்டிற்குள் மிக அழகாக திரும்ப கட்டப்படும் என்று பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரான் கூறியுள்ளார்

ஹைதராபாத்தில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ஹைதராபாத் அணி சென்னை அணியை எதிர்கொள்கிறது